தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

பிரதமர் திரு

நோய் தடுப்பு நோய் பரவல் கட்டுப்பாடு பரிசோதனை மற்றும் சிகிச்சை வசதிகளை வலுப்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்துமாறு மத்திய அமைச்சரவைச் செயலர் நேற்று அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது

மோகன்குமார் தெரிவித்துள்ளார் ஆறாமவர் மாஹே அரசு மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப் பட்டுள்ளார்

இது அல்லாது புதுச்சேரி யைச் சேர்ந்த இருவர் சென்னை மற்றும் டெல்லி யில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத் துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப் பட்டவர்களில் ஐவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தொழிற்சாலையில் ஒரே இடத்தில் பணிபுரிபவர்கள் என்று சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் மோகன் குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு ஏதுவாக தமிழகத்தில் வழங்கப்படும் வசதிகளையும் தமிழகத்தில் இத்தகைய நிறுவனங்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகளையும் அவர் தமது கடிதத்தில் எடுத்துக் கூறியுள்ளார்

கொரோனா நிலவரங்களை எதிர்கொள்வதற்கான ஆரோக்ய சேது மொபைல் செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்துகொள்ள வேண்டுமென புதுச்சேரி அரசின் தகவல் தொழில்நுட்பத் துறைச் செயலர் திருமதி சௌமியா கேட்டுக் கொண்டுள்ளார்

சௌமியா இதுகுறித்து கூறுகையில்

புதுச்சேரி யின் ஏனாம் பகுதியை ஒட்டிய ஆந்திர மாவட்டங்களில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற தொடர்ந்து நிலையிலும் ஏனாம் பகுதி பச்சை மண்டலமாகவே நீடிக்கிறது

சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார் ஏனா மில் கொரோனா பரவாமல் தடுக்க அரசு ஊழியர்கள் மற்றும் பொது மக்களின் உதவியுடன் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப் பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

மீன்பிடித் தடைக்கால உதவிகளை உடனடியாக வழங்கக் கோரியும் இதுதொடர்பாக விதிக்கப் பட்டுள்ள புதிய நிபந்தனைகளைக் கண்டித்தும் மீனவர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் எதிர் கட்சிகள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் திங்கட்கிழமை சுதேசிப் பஞ்சாலை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக இந்திய கம்யூனிஸ் கட்சியின் மாநிலப் பிரிவு தெரிவித்துள்ளது மத்திய அரசு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இட ஒதுக்கீட்டுக் கொள்கையை அமல் படுத்தாமல் அட்டவணை இனத்தினர் மற்றும் பிற்படுத்தப் பட்ட பிரிவினரின் உரிமைகளைப் பறிப்பதைக் கண்டித்து இப்போராட்டம் நடைபெறும் என்றும் தமிழகத்தைப் போல புதுச்சேரி யிலும் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பொதுப் பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டைத் தவிர்க்க வேண்டுமென வலியுறுத்தப் படும் என்றும் செய்திக்குறிப்பு ஒன்றில் சிபிஐ தெரிவித்துள்ளது சிபிஐ சிபிஐ எம் எல் திமுக விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது புதுச்சேரியில் தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்துவதைத் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் நீதி மய்யத்தின் மாநிலத் தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்ரமணியன் கோரியுள்ளார்